மக்களவை தேர்தல் முடிவுகள் நாளை மறுநாள் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனைக்கூட்டம் இன்று மாலை நடைபெறுகிறது

வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணை தலைவர் திரு

அமித்ஷா உள்ளிட்டோர் கலந்துகொள்ளும் இக்கூட்டத்தில் அஇஅதிமுக சார்பில் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் பீகார் முதலமைச்சரும் ஐக்கிய ஜனதா தள் தலைவருமான திரு நிதிஷ்குமார் சிவசேனா கட்சி தலைவர் திரு உத்தவ் தாக்கரே உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர் இதற்கு முன்னதாக பிஜேபியின் மூத்த தலைவர்களின் ஆலோசனைக்கூட்டமும் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது

பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனை கூட்டத்தில் கலந்துகொள்ள புறப்படும் முன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளரிடம் பேசிய அவர் தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்றார்

அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் உடன் சென்றனர்

தமிழிசை சவுந்தர்ராஜன் ட்விட்டரில் இன்று வெளியிட்டுள்ள செய்தியில் பிஜேபி மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் அஇஅதிமுக அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி இறுதி முடிவு எடுப்பார் என்று குறிப்பிட்டுள்ளார்

முன்னதாக சில வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு நடத்தப்பட வேண்டும் என்று பிஜேபி தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தது இந்நிலையில் அருணாச்சல பிரதேசத்தின் இரண்டு வாக்குச்சாவடிகளில் இன்று மறுவாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது

தமிழகம் உட்பட பத்து மாநில தலைமை தேர்தல் அலுவலர்கள் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்டோர் இதில் கலந்துகொள்கின்றனர்

வாக்கு எண்ணிக்கை காலை எட்டு மணிக்கு துவங்கும் என்று கூறிய அவர் ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாகவே முகவர்கள் வாக்குச்சாவடிக்கு வரவேண்டும் என்று தெரிவித்துள்ளார்

இந்நாளையொட்டி அவரது நினைவிடமான புதுதில்லி வீர்பூமியில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர் திருமதி சோனியா காந்தி காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி காங்கிரஸ் பொதுச்செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி முன்னாள் குடியரசுத்தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங் உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர் ராஜீவ் காந்தி நினைவுதினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி ட்விட்டரில் அஞ்சலி தெரிவித்துள்ளார்

காஞ்சிபுரம் மாவட்டம் றீபெரும்புதாரில் உள்ள ராஜீவ் காந்தி நினைவிடத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு

அழகிரி உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர்

சென்னையில் தனியார் கல்லுாரி பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர் கல்விமுறை நவீனமயமாக்கப்படுவதோடு தலைவர்களையும் அவர்தம் தியாகங்களை பற்றியும் எடுத்துரைக்கும் வகையில் அமைய வேண்டும் என்று குறிப்பிட்டார் பெண் கல்வியை ஊக்குவிக்கும் சமுதாயம் உருவாக வேண்டும் என எடுத்துரைத்த அவர் உயர்கல்வி நிறுவனங்களில் அதிகளவில் பெண்கள் பயில்வதற்கு பாராட்டு தெரிவித்தார்

சுஷ்மா ஸ்வராஜ் இன்று புறப்பட்டார்

கூட்டத்திற்கு பின் கிர்கிஸ் அதிபரை அமைச்சர்கள் குழு சந்திக்க உள்ளது

இதுதொடர்பான மத்திய அரசின் மேல் முறையீட்டு மனுவை இன்று விசாரித்த உச்சநீதிமன்றம் தில்லி உயர்நீதிமன்றம் விதித்த தடையை நீக்கி இந்த ஆணையை பிறப்பித்தது

க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்

பிற போட்டிகளில் பல்வேறு எடைபிரிவுகளில் இந்தியாவின் நீத்து மோனிகா நிஹாத் ஸரீன் உள்ளிட்டோர் களமிறங்குகின்றனர் ஆடவர் பிரிவுகளில் இன்று பிற்பகல் நடைபெறும் போட்டிகளில் இந்தியாவின் அங்கீத் ஆசிஷ் பவன்குமார் தினேஷ் தாகர் மஞ்சீத் பங்கல் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர்